நரேந்திர மோடி இன்று நியுயார்கில் புளும்பெர்க் உலக வர்த்தக பேரவை கூட்டத்தில் உரையாற்றுகிறார் மத்திய அரசு சர்தார் பட்டேல் பெயரில் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டு விருது ஒன்றை நிறுவியுள்ளது

எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நடைமுறைகள் முடியும் வரை ராஜ்நிவாஸ் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நியுயார்கில் புளும்பெர்க் உலக வர்த்தக பேரவை கூட்டத்தில் உரையாற்றுகிறார் நற்பணிக் கொடையாளர் திரு மைக்கேல் புளும்பெர்க் கையும் அவர் சந்திக்கிறார் அதன் பின்னர் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் தொடர்ந்து நியுசிலாந்து பிரதமர் திருமதி ஜெசிந்தா ஆர்டேர்ன் பெல்ஜியம் பிரதமர் திரு சார்லஸ் மைக்கேல் ஆகியோரை இருதரப்பு ரீதியில் சந்தித்து பேசுவார் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னதாக ஃபிஜி பலாவ் நவ்ரு பப்புவா நியு கினியா உள்ளிட்ட பசிபிக் தீவு நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார்

மன்றத்தின் நினைவு தபால் தலை ஒன்றையும் பிரதமர் வெளியிட்டார் தூய்மை இந்தியா இயக்கத்தை முன்னெடுத்து நடத்தியற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பில் மற்றும் மெலிண்டாகேட்ஸ் அறக்கட்டளை சார்பில் குளோபல் கோல் கீப்பர் விருதும் வழங்கப்பட்டது நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தவதில் முக்கியப் பங்காற்றியவர்களுக்கான உயரிய சிவிலியன் விருது ஒன்றை சர்தார் பட்டேல் பெயரில் மத்திய அரசு நிறுவி உள்ளது

குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்மவிருதுகளை வழங்கும் விழாவின் போது குடியரசுத் தலைவர் இவ்விருதை வழங்குவார் விருதாளரை தேர்ந்தெடுக்க பிரதமர் தலைமையில் விருதுக் குழு அமைக்கப்படும் என்றும் மத்திய அமைச்சரவை செயலர் பிரதமரின் முதன்மைச் செயலர் குடியரசு தலைவரின் தனிச்செயலர் உள்துறைச் செயலர் மற்றும் புகழ்பெற்ற பிரமுகர்கள் இக்குழுவில் உறுப்பினர்களாக இடம்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ராஜ்நாத் சிங் விமானப்படைத் தலைவர் ஏர் சீப் மார்ஷல் பிஎஸ் தனோஆவா வை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார்

எல்லைக்கு அப்பால் இருந்து வரக்கூடிய எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள இந்தியப் பாதுகாப்பு படைகள் முற்றிலும் தயார் நிலையில் இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் பாலாக்கோட்டில் இந்திய விமானப் படையால் தாக்கி அழிக்கப்பட்ட தீவிரவாத முகாம்களை பாகிஸ்தான் மீண்டும் செயல்படுத்தி இருப்பதாக தலைமை ராணுவ தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் அண்மையில் கூறியதை இன்று சென்னையில் செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டிய போது அவர் இவ்வாறு பதில் அளித்தார் முன்னதாக சென்னை துறைமுகத்தில் கடலோர காவல் படையின் வராஹா கப்பலை பாதுகாப்பு அமைச்சர் முறைப்படி படையமர்த்தினார் அனைத்து நவீன வசதிகளும் அடங்கிய இந்தக் கப்பல் கடலோர காவல்படையின் திறன்களை பலமடங்கு உயர்த்துவதாக அமையும் என்றும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இரட்டை எஞ்சின்களுடன் கூடிய ஏஎல்எச் ரக ஹெலிகாப்டர்களை இந்தக் கப்பலில் இருந்தே இயக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு

இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தில் நடைபெறும் கண்காட்சியில் நமாமி கங்கே மற்றும் பல்வேறு நதிநீர் இணைப்பு திட்டங்கள் தொடர்பான தவல்களும் மழை நீர் சேகரிப்பு மற்றும் இதர நீர்வள மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்பான தொழில் நுட்பங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது நாட்டில் எல்லா வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் கிடைக்கச் செய்ய அரசு உறுதிப் பூண்டுள்ளதாக துவக்க விழாவிற்கு பின்னர் அமைச்சர் திரு ஷக்காவத் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் அரசின் கொள்கையில் தூய்மையும் நீர்வளமும் மையப் புள்ளிகளாக திகழ்வதாகவும் நாட்டில் முழுமையான துப்புரவு அநேகமாக எட்டப்பட்டிருப்பது ஊக்கத்திற்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார்

கதர் ஆடைகளை மரபு மாறாமல் நவீன வடிவமைப்பில் தயாரித்து உலக அளவில் சந்தைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு நிதின்கட்காரி வலியுறுத்தியுள்ளார் கதர் கிராம தொழில்வாரியம் சார்பில் தேசிய அளவிலான பொருள் வடிவமைப்பு மையங்களை அமைப்பது குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சிந்தனை அமர்வில் உரையாற்றிய அவர் இளைஞர்களை கவரக் கூடியதாக கதர் ஆடைகளை வடிவமைக்க வேண்டும் என்றும் அந்தந்த பிராந்தியங்களின் உணர்வுகளுக்கும் பருவநிலைக்கும் ஏற்றதாக கதர் ஆடைகளை தயாரிக்க வேண்டும் என்றும் கூறினார்

எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் இன்று திருவனந்தபுரத்தில் கேரள முதலமைச்சரை சந்தித்த பின்னர் அவருடன் இணைந்து நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் இதை தெரிவித்தார்

முல்லைப் பெரியாறு அணை பற்றிய நீதிமன்றத் தீர்ப்பில் உள்ள பிரச்சனைகளையும் ஆராய்ந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று அவர் மேலும் கூறினார் தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள விக்கரவாண்டி சட்டமன்றத் தொகுதியில் அஇஅதிமுக விழுப்புரம் காணை ஒன்றியச் செயலர் திரு முத்தமிழ்ச்செல்வன் நாங்குநேரி தொகுதியில் நெல்லைப் புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச்செயலர் திரு ரெட்டியார்பட்டி நாராயணன் ஆகியோர் அஇஅதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர் திமுக வேட்பாளராக திரு புகழேந்தி போட்டியிடுவார் என்று ஏற்கனவே கிழுக அறிவித்துள்ளது இதற்கிடையே இடைத்தேர்தல் ஏற்பாடு குறித்து தமிழ்நாடு தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாகு தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு மன்சூர் இதை தெரிவித்துள்ளார்

தேர்தலுக்கான மாதிரி நடத்தை நெறிமுறைகள் அமலில் இருப்பதால் தேர்தல் நடைமுறைகள் முடியும் வரை ராஜ்நிவாசில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டங்கள் பார்வையாளர் நேரம் மற்றும் களஆய்வுகள் மற்றும் அரசு விழாக்கள் இறாது என்றும் இக்காலக் கூட்டத்தில் வழக்கமான நடைமுறைகளின் படி அதிகாரிகள் பொதுமக்களின் குறைகளை நேரடியாக கேட்டு தீர்வு காண்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் துணைநிலை தேர்தல் நடைமுறைகள் ஆளுநர் முடியும்வரைதுணைநிலை ஆளுநரின் சமுக ஊடக கணக்குகளும் நிறுத்தி வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு

கண்ணன் மக்கள் முன்னேற்றக் காங்கிரஸ் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சி ஒன்றை தொடக்கி உள்ளார் கம்பன் கலையரங்கில் இன்று தமது ஆதரவாளர்களுடன் நடத்திய கூட்டத்தில் அவர் இதை அறிவித்தார்

மக்களின் நாடித்துடிப்பை அறியவே இடைத்தேர்தலில் தாங்கள் போட்டியிடுவதாகவும் அடுத்த சட்டமன்றத் தேர்தலில் கட்சி போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுவையில் தற்போது உள்ள அரசு ஊழல் மலிந்திருப்பதாக திரு கண்ணன் குற்றம் சாட்டினார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் எதிர்கட்சிகளும் தங்களின் பணியில் தவறிவிட்டதால் மாநிலத்தில் மறுமலர்ச்சி தேவைப்படுவதாகவும் திரு கண்ணன் குறிப்பிட்டார் புதுச்சேரியில் மூடப்பட்ட பஞ்சாலைகள் திறக்கப்படும் என்றும் தேவைப்பட்டால் புதிய ஆலைகள் திறக்கப்பட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதை கட்சி உறுதிப்படுத்தும் என்றும் அவர் மேலும் கூறினார்

அண்ணா பல்கலைக் கழக பொறியியல் படிப்புகளில் பகவத்கீதை மற்றும் தத்துவப் பாடங்களை அறிமுகப்படுத்தும் உத்தேசத்தையும் சிபிஎம் தமிழ்மாநிலக் குழு கண்டித்துள்ளது